தொடங்கியது

எதிர்கொள்கிறது

இந்த தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடைமையை நிறைவேற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தியாவில் கோவிட் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான தடையை அமெரிக்கா நீக்கியுள்ளது

இதையடுத்து இந்தியாவிற்கு கோவிட் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது மேலும் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியாவிற்கு தடுப்பூசி மற்றும் இதர பொருட்களை அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இதையடுத்து இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கான அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்தியாவிற்கு அமெரிக்கா உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார் நோய் பரவல் தொடக்க காலத்தில் அமெரிக்கா பாதிக்கப்பட்டபோது இந்தியா உதவியதையும் திரு ஜோ பைடன் நினைவு கூர்ந்துள்ளார் கோவிட் தொற்று பரவல் அதிகம் காணப்படும் மாவட்டங்களில் உள்ளுர் கட்டுப்படுத்துதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த நோய்த்தொற்றுக்கான மூன்றாம் கட்ட தடுப்பு மருந்து இயக்கம் குறித்து சில அரசியல் கட்சிகள் வெளியிட்ட கருத்துகளுக்கு விரிவாக பதில் அளித்துள்ளார் மத்திய அரசினால் கொள்முதல் செய்யப்படும் தடுப்பு மருந்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மாநில அரசுகளும் நேரடியாக தடுப்பு மருந்தை கொள்முதல் செய்து செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் போதிய அளவுக்கு தடுப்பு மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த தடுப்பு மருந்தை அனைவரும் தயக்கமின்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த தடுப்பு மருந்தை செலுத்திக் கொண்டவர்கள் தங்களுக்கு எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தனர்

கோவிட் சிகிச்சைக்கு தேவையான ஆக்ஸிஜனை லட்சத்தீவுப் பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பணியில் கடற்படை கப்பல்கள் ஈடுபட்டுள்ளன

இவற்றில் ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்ட பிறகு மீண்டும் கப்பல் மூலம் லட்சத்தீவு கொண்டு செல்லப்படும்

இதற்கிடையே வட்சத்தீவு பகுதியிலிருந்து நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு வருவதற்காக ஐ என் எஸ் கருடா விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது பிரபல பாடகர் ராஜன் மிஸ்ரா காலமானார் அவரது மறைவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நூத் கோவிந்த் துணைத் தலைவர் குடியரசு திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரத்தை உள்ளுர் மற்றும் வெளிநாடுகளில் பிரபலப்படுத்தியவர்கள் ராஜன் மிஸ்ரா சஜன் மிஸ்ரா ஆகிய இரட்டையர்கள் என்று குடியரசு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பாரம்பரிய இசையை புதிய தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தியவர் ராஜன் மிஸ்ரா என்று குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார் ராஜன் மிஸ்ரா மறைவு கலை மற்றும் இசை உலகிற்கு பேரிழப்பு என்று பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார்

நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆக்ஸிஜன் டேங்க் வெடித்து சிதறியதில் இவ்விபத்து நிகழ்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தை அடுத்து அந்நாட்டு சுகாதார அமைச்சர் திரு ஹசன் அல் தமீமியை இடை நீக்கம் செய்து விபத்து குறித்து விசாரணைக்கும் அந்நாட்டு பிரதமர் திரு முஸ்தபா அல் கதேமி உத்தரவிட்டுள்ளார் ஆஸ்கர் திரைப்பட விருதுகள் இன்று வழங்கப்பட்டது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறந்த இயக்குநருக்கான விருது சீனா நாட்டை சேர்ந்த பெண் இயக்குநர் க்ளோயி சாவ் பெற்றார்

சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான விருது டென்மார்க்கின் அனதர் ரவுண்ட் என்ற திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது

இதனையடுத்து சூப்பர் ஒவர் அறிமுகப்படுத்தப்பட்டது

இன்று அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பைக்கான முதற்கட்ட வில்வித்தைப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது